தில்லியில் ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கிறது

திருஅர்விந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றதற்கு பிரதமர் திரு

நிர்பயா குற்றவாளிகள் நான்கு பேருக்குமான மரண தண்டனை குறித்த புதிய தேதியை அறிவிக்க வேண்டுமென்ற தில்லி நீதிமன்றத்தில் அவருடைய பெற்றோர் மனுதாக்கல் செய்துள்ளனர் இந்த மனு இன்று விசாரணைக்கு வருகிறது

நாட்டின் பொருளாதாரம் நம்பிக்கை அளிக்கும் வகையில் உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கூறியுள்ளார்

நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் தில்லியில் ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கிறது

இந்தத் தேர்தலில் பிஜேபி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றது

மேலும் அக்கட்சியின் வாக்கு சதவீதமும் ஆறாக அதிகரித்துள்ளது ஆம் ஆத்மி கட்சியின் முக்கியத் தலைவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் புதுதில்லி தொகுதியில் முதலமைச்சர் திரு அர்விந்த் கெஜ்ரிவாலும் பட்பர்கஞ்ச் தொகுதியில் துணை முதலமைச்சர் திரு மணிஷ் சிஷோடியாவும் வெற்றி பெற்றுள்ளனர் பாபர்பூர் தொகுதியில் திரு கோபாவ்ராய் சகூர்பஸ்தி தொகுதியில் திரு சத்தியேந்தர் ஜெயிள் ராஜீந்தர் நகர் தொகுதியில் திரு ராகவ் சதா மங்கள்புரி தொகுதியில் ராகி பிர்வா அம்பேத்கர் நகர் தொகுதியில் திரு அஜய்தத் ஆகியோரும் வெற்றி பெற்றுள்ளனர் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பிஜேபி உறுப்பினர்களான திரு விஜேந்தர் குப்தா ரோகிணி தொகுதியிலும் திரு ஒம்பிரகாஷ் சர்மா விஸ்வாஸ் நகர் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளனர் தொடர்ந்து இரண்டாவது முறையாக காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை

தில்லி சுட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சிக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு முதலமைச்சர் திரு அர்விந்த் கெஜ்ரிவால் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார்

தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆம் ஆத்மி கட்சிக்கும் அக்கட்சியின் அமைப்பாளர் திரு அர்விந்த் கெஜ்ரிவாலுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தில்லி மக்களின் எதிர்பார்ப்புக்களை நிறைவேற்ற வாழ்த்துவதாக கூறியுள்ளார் பிஜேபி தலைவர் திரு ஜேபி நட்டா வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தில்லி மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார் பிஜேபிக்கு ஏற்பட்ட தோல்விக்கான காரணம் குறித்து ஆராயப்படும் என்றும் பிஜேபியின் தில்லி தலைவர் திரு மனோஜ் திவாரி கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் பெச்சூரியும் முதலமைச்சர் திரு அர்விந்த் கெஜ்ரிவாலுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் புதுதில்லி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் அமைப்பாளர் திரு அரிவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது

அரிவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் இக்கூட்டம் நடைபெறம் என்றும் அப்போது ம கட்சியின் சட்டப்பேரவைத் தலைவர் தேர்வு செய்யப்படுவார் என்றும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே தில்லி முதலமைச்சராக திரு

பதவியேற்பு நிகழ்ச்சியை ராம்லீலா மைதானத்தில் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் எளினும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர் திரு நரேஷ் யாதவின் பாதுகாப்பு வாகனம் மீது அடையாளம் தெரியாத நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார்

நரேஷ் யாதவ் கோயிலுக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்தபோது கிஷண்கர் கிராமத்தில் நேற்றிரவு இச்சம்பவம் நிகழ்ந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இத்தாக்குதலில் ஆம் ஆத்மி கட்சியின் தொண்டர் உயிரிழந்ததாக அக்கட்சியின் தலைவர்களில் ஒருவரான திரு சஞ்சய் சிங் தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் நான்கு பேருக்குமான மரண தண்டனை குறித்த புதிய தேதியை அறிவிக்க வேண்டுமென்று விசாரணை நீதிமன்றத்தில் நிர்பயாவின் பெற்றோரும் தில்வி அரசும் புதிய மனு தாக்கல் செய்துள்ளனர் இம்மனுமீதான விசாரணை இன்று நடைபெறும் என்று கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி தர்மேந்தர் ராணா தெரிவித்துள்ளார் குற்றவாளிகள் சுட்டத்திற்கு முரணாக நடந்து கொண்டதாக நீதிமன்றத்தில் நிர்பயா பெற்றோர் முறையிட்டுள்ளனர் குற்றவாளிகளுக்கான மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கான புதிய தேதியை சிறை நிர்வாகம் விசாரணை நீதிமன்றத்தை அனுகி பெற்றுக்கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருந்தது இதற்கிடையே குற்றவாளிகளில் ஒருவரான வினய் சர்மா கருணை மனு குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நேற்று மனுதாக்கல் செய்துள்ளார்

பின்னர் காயமடைந்த அவர் சிகிச்சைக்காக சிங்கப்பூர் கொண்டு செல்வப்பட்டு அங்கு சிகிச்சை பயனளிக்காமல் உயிரிழந்தார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மகாராஷ்ட்டிர மாநிலத்தில் இன்று முதல் இரண்டு நாள் பயணம் மேற்கொள்கிறார் புனேயில் உள்ள தேசிய வங்கி மேலாண்மை நிறுவனத்தில் நடைபெறும் பொன்விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் உரையாற்றவுள்ளார் நாளை லோனாவாவில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆயுதப்படையின் தலைமைக் கமாண்டரின் சேவையைப் போற்றம் வகையில் விருதையும் குடியரசுத் தலைவர் வழங்கவுள்ளார் சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புதாரில் நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பதிய டயர் உற்பத்தி தொழிற்சாலையை தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைக்கிறார் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டின்போது மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் இந்த ஆலை அமைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு நேரடியாக வேலைவாய்ப்பினை வழங்கக்கூடிய இந்த ஆலை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு அளிக்க உள்ளதாக மாநில அரசின் வட்டாரங்கள் தெரிவித்தன நாட்டில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மற்றும் தயார்நிலை குறித்து ககாதாரத்துறைச் செயலாளர் திருமதி

அப்போது பேசிய அவர் மாநிலங்கள் மற்றும் யூனியள் பிரதேச அரசுகள் தொடர்ந்து எச்சரிக்கையாக இருக்குமாறு வலியுறுத்தினார்

பிரீத்தி குதன் கூறியுள்ளார்

ஜெளீவாவில் நடைபெற்ற கூட்டத்தில் அதன் தலைவர் திரு டெட்ரோஸ் இதனை அறிவித்தார் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பவர் உயிரிழந்தனர் இதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது உயிரிழந்த குடும்பத்தினருக்கும் காயமடைந்தவர்களுக்கும் இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக இந்தியா கூறியுள்ளது இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தீவிரவாதத்திற்கு எதிராகவும் இத்தகைய செயல்களுக்கு நிதியுதவி அளிப்பவர்களுக்கு எதிராகவும் சர்வதேச சமுதாயம் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது